நிலஅளவைசெய்துவரைமுறைப்படுத்துவதற்கானதிட்டத்தைபிரதமர் திருநரேந்திரமோடி இன்றுவிரிவுப்படுத்தியுள்ளார்

நடைபெறவுள்ளவாக்குப்பதிவுக்கானஅனைத்துஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுவருகிறது

நாளைமறுநாள் முதல்அமலுக்குவருவதாகமாநிலஅரசுஅறிவித்துள்ளது

ராஜஸ்தான் கொல்கத்தாவைஎதிர்கொள்கிறது

கேசிய பஞ்சாயத்ராஜ் தினம் இன்றுகொண்டாடப்படுவதையொட்டி சிறப்பாகசெயல்பட்ட பஞ்சாயத்துக்களுக்கானவிருதுகளைகாணொலிகாட்சிவாயிலாகவழங்கிஉரையாற்றினார் இந்தநோய் தொற்றைகட்டுப்படுத்துவதற்காக பஞ்சாயத்துஅமைப்புகள் ஆற்றியபணிபாராட்டுதலுக்குரியதுஎன்றும் பிரதமர் குறிப்பிட்டார் கிராமப்புறங்களில் உள்ளவர்கள் இரண்டுடோஸ் தடுப்பு மருந்தசெலுத்திக் கொள்வதை பஞ்சாயத்துஅமைப்புகள் உறுதிசெய்திடவேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார் இந்தநிகழ்ச்சியில் ஊரகபகுதிகளைநவீனதொழில்நுட்பத்தின் மூலம் நிலஅளவைசெய்துவரைமுறைப்படுத்தும் திட்டத்தைநாடுமுழுவதற்கும் பிரதமர் விரிவுபடுத்தினார் இந்ததிட்டத்தின் கீழ் நான்குவட்சத்திற்கும் மேற்பட்டவர்களுக்குசொத்தரிமைக்கானஅட்டைகளையும் பிரதமா் வழங்கினார்

விநியோகம் தொடர்பாக இன்றுபிரதமர் ஆக்சிஐன் புதுதில்லியில் தலைமையில் நடைபெற்றஉயர்மட்டக்குழுகூட்டத்தில் ஆக்சிஜன் மற்றும் ஆக்சிஐன் தொடர்பானஉபகரணங்களை இறக்குமதிசெய்வதற்கானகலால் மற்றும் செஸ் வரியைமுற்றிலும் நீக்குவதுஎனவும் முடிவு செய்யப்பட்டது நாடுமுழுவதும் கோவிட் பரவலின் தாக்கத்தைஎதிர்கொள்வதற்குபாதுகாப்புத் துறைஅமைச்சகம் மேற்கொண்டுவரும் பல்வேறுமுயற்சிகள் குறித்துஅத்துறைக்கானஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்றுஆய்வு மேற்கொண்டார் நாடுமுவதும் ஆக்ஸிஜன் உட்படஅனைத்துஉயிர்காக்கும் மருத்துவப் பொருட்களைகுறுகியகாலத்தில் இந்தியவிமானப்படைவிமானங்கள் மூலம் கொண்டுசெல்லப்படும் நடவடிக்கைகள் குறித்துஅவர் கேட்டறிந்தார் இதனிடையே சிங்கப்பூரிலிருந்துவிமானம் மூலம் நான்குக்ரையோஜெனிக் ஆக்ஸிஐன் டேங்கர்கள் மேற்குவங்கமாநிலம் பனகார் விமானதளத்திற்குகொண்டுவரப்பட்டது இதன்மூவம் நாட்டின் பல்வேறுபகுதிகளில் தேவைப்படும் ஆக்ஸிஜனை விநியோகம் செய்வதற்குஉதவிடும் மருத்துவப் பயன்பாட்டிற்கான ஆக்ஸிஜனைகொண்டுசெல்வதற்குஉயர்திறன் வாய்ந்தடேங்கர்களைவெளிநாடுகளிலிருந்து இறக்குமதிசெய்ய இந்தியவிமானப்படைவிமானங்கள் பயன்படுத்தப்பட்டுவருவதாகஉள்துறைஅமைச்சகம் தெரிவித்துள்ளது இவ்வாறு இறக்குமதிசெய்யப்படும் க்ரையோஜெனிக் ஆக்ஸிஜன் கொள்கலன்கள் நாட்டின் பல்வேறுபகுதிகளுக்கும் அனுப்பப்பட்டுவருவதாகஅமைச்சகம் தெரிவித்துள்ளது

இதனைஅகில இந்தியவானொலியின் அனைத்துஅலைவரிசைகளில் தூர்தர்ஷன் தொலைக்காட்சி யூ டியூப் மற்றும் தகவல் ஒலிபரப்புத்துறைஅமைச்சகத்தின் இணையதளங்கள் ஆகியவற்றில் நேரடியாக ஒலிபரப்பாகும் இதன் தொடர்ச்சியாகபிரதமர் உரையின் தமிழாக்கம் ஒலிபரப்பாகும்

இதனைமாநிலத்தில் உள்ள அனைத்துவானொலிநிலையங்களும் ஒலிபரப்புச் செய்யும் கோவிட் தொற்றுக்கானமருத்துவப் பொருட்கள் மற்றும் உபகரணங்களைவெளிநாடுகளில் இருந்து இறக்குமதிசெய்வதற்கானஅனைத்துநடைமுறைகளையும் உயர்முன்னுரிமைஅடிப்படையில் நடைபெறுவதைஅதிகாரிகள் உறுதிசெய்யவேண்டும் என்றுமத்தியமறைமுகவரிகள் வாரியம் உத்தரவிட்டுள்ளது உயிர்காக்கும் மருந்துகள் சிகிச்சைக்காள மூலப்பொருட்கள் ஆகியவற்றைபயனாளிகள் குறைந்தகாலத்தில் இறக்குமதிசெய்துகொள்ளும் நோக்கில் இந்தநடவடிக்கைமேற்கொள்ளப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுகூறியுள்ளது இதனிடையே ஆக்ஸிஐன் மற்றம் இதரமருத்துவஉபகரணங்களை இறக்குமதிசெய்வதுதொடர்பானஅனைத்துபிரச்சினைகளுக்கும் வருவாய் துறையைசேர்ந்ததிருகவுரவ் மசல்தானைதொடர்பு கொள்ளுமாறுமத்தியஅரசுகேட்டுக் கொண்டுள்ளது நாடுமுழுவதம் கோவிட் தொற்றப் பரவல் அதிகரித்துவரும் இக்கட்டானசூழலில் வரிசெலுத்தவோருக்குஉதவிடும் வகையில் வரிசெலுத்துவதற்கானகாலஅவகாசத்தைமத்திய அரசுநீட்டித்துள்ளது

வருமானவரிசட்டத்தின்கீழ் மதிப்பீடுமற்றும் மதிப்பீடுசெய்வதற்கானகாலக்கெடுவும் அதேசமயம் மறு இரண்டுமாதகாலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது வரிசெலுத்துவோர் வரிஆவோசகர்கள் உள்ளிட்டபல்வேறுதரப்பினரிடம இருந்தபெறப்பட்டகோரிக்கைகளின் அடிப்படையில் காலஅவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாகமத்தியநிதியமைச்சகம் கூறியுள்ளது

இந்த புதியகட்டுப்பாடுகளின்படி திரையரங்குகள் வணிகவளாகங்கள் உடற்பயிற்சிகூடங்கள் கேளிக்கைவிடுதிகள் உள்ளிட்டபல்வேறு இடங்களில் மக்கள் கூடுவதற்கு அனுமதி மறக்கப்பட்டுள்ளது

வழிபாட்டுத்தலங்களிலும் மக்களுக்குஅனுமதி இல்லை ஒட்டல்களில் பார்சலுக்குமட்டுமேஅனுமதிஅளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரிதவிரவெளிமாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்துவருவோருக்கு இ பாஸ் கட்டாயம் என்றுஅறிவிக்கப்பட்டுள்ளது அனைத்தமாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ளசலுள்கள் அழகுநிலையங்கள் இயங்கஅனுமதி இல்லை பொதுமக்கள் வெளியில் செல்லும் முகக்கவசம் அணிவது போது சமூக இடைவெளியைபின்பற்றுவதுஉள்ளிட்டவழிகாட்டுநெறிமுறைகளைகட்டாயம் பின்பற்றவேண்டும் என்றுமாநிலஅரசுகூறியுள்ளது

இந்தவாக்குப்பதிவின் போதுஅனைத்துவாக்குச்சாவடிகளிலும் மின்னனுவாக்குப்பதிவு இயந்திரத்துடன் யாருக்குவாக்களித்தோம் என்பதைகண்டறியும் விவிபேட் இயந்திரங்களைபயன்படுத்ததேர்தல் ஆணையம் முடிவு செய்துள்ளது

இக்கூட்டத்தில் தேர்தல் ஆணையர் திருராஜீவ் குமார் அம்மாநிலமுதன்மசெயலர் காவல்துறைதலைமை இயக்குநர் கொல்கத்தாகாவல்துறை ஆணையர் அம்மாநிலசுகாதாரத் துறைசெயலர் மற்றம் அம்மாநிலதலைமைத் தேர்தல் அதிகாரிஆகியோர் பங்கேற்றனர்

அச்சமின்றிதடுப்பூசிபோட்டுக்கொள்ளுமாறுஅவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர்

இப்போட்டியில் இந்தியாளட்டு தங்கம் மூன்றுவெண்கலப் பதக்கங்களைவென்றது உலகக்கோப்பைக்கானமுதல்கட்டவில்வித்தைப் போட்டயின் மகளிர் பிரிவில் இந்திய அணிஇறுதி ஆட்டத்திற்குமுன்னேறியுள்ளது நாளைநடைபெறவுள்ள இறுதிஆட்டத்தில் இந்தியா மெக்ஸிகோவைஎதிர்கொள்கிறது